நாளை முதல் செயல்பட தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது

விடுத்துள்ளன்

மாநிலம் முழுவதும் அமைச்சா்கள் இப்பணிகளை ஆய்வு செய்தும் நிவாரண உதவிகளை வழங்கியும் வருகின்றனர்

கோவை மாவட்டம் குளத்துப்பாளையம் பகுதியில் நோய் தடுப்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட உள்ளாட்சித்துறை அமைச்சா் திரு எஸ் பி வேலுமணி பயனாளிகளுக்கு காய்கறி தொகுப்பினை வழங்கினா்

சென்னையில் இன்று செய்தியாளா்களிடம் பேசிய அவர் பொதுமக்கள் முக கவசம் அணிய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார்

சமூக இடைவெளியுடன் பூ விற்பனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

கட்டுப்படுத்தப்பட்ட மணடலங்களிலிருந்து வரும் தொழிலாளா்களுக்கு அனுமதி வழங்க கூடாது தொழிலாளாகள் முக கவசம் அணிவதையும் சமூக இடைவெளியை பின்பற்றுவதையும் உறுதி செய்ய வேண்டும் தொழிற்சாலைகள் காலை மற்றும் மாலையில் கிருமி நாசினி கொண்டு குத்தம் செய்ய வேண்டும்

பணியாளர்கள் மற்றம் தொழிலாளர்கள் பாதுகாப்பாக தொழில் புரிவதை கண்காணிக்கவும் அரசின் நெறிமுறைகளை தீவிரமாக கடைபிடிப்பதை தொழிற்சாலைகள் உறுதி செய்திட வேண்டுமென்று அந்த செய்திக்குறிப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதற்கிடையே சென்னை பெருநகர காவல்துறை எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளைத் தவிர இதர மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி பகுதிகளில் உள்ள முடித்திருத்தும் மற்றும் அழகு நிறுவனங்கள் இன்று முதல் செயல்பட தொடங்கியுள்ளன ரம்ஸான் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர் மாநில ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் விடுத்துள்ள செய்தியில் சகோதரத்துவம் நட்பு அன்பு பிறருக்கு உதவும் மனப்பான்மை ஆகியவற்றை வள்த்துக் கொள்ள இந்நாளில் உறுதியேற்போம் என்று கூறியுள்ளார் புளித ரமலான் திருநாளில் உலகில் அமைதி நிலவட்டும் அன்பு தழைக்கட்டும் மகிழ்ச்சி பெருகட்டும் என்று வாழ்த்துவதாக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளாா் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் ரம்ஸான் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர்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

நீட் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் அடுத்த மாதம் இரண்டாவது வாரத்தில் தொடங்க உள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

நாமக்கல் மாவட்டம் வெப்படையில் செய்தியாளா்களிடம் பேசுகையில் அவா் இவ்வாறு கூறினாா்

தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் விமான நிலையங்களில் மேற்கொள்ளப்பட்டு இதற்குத் வருகின்றன தமிழகத்திற்கு வரும் விமான பயணிகளுக்கான நெறிமுறைகளை மாநில அரசு வெளியிட்டுள்ளது

தமிழகத்திலிருந்து பிற இடங்களுக்கு பயணம் மேற்கொள்பவர்கள் விமான நிலைய ஆணையம் வரையறுத்துள்ள நெறிமுறைகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களில் குடியிருக்கவில்லை காய்ச்சல் இருமல் சளி பாதிப்பு இல்லை உள்ளிட்ட உறுதிமொழிகளையும் பயணிகள் வழங்க வேண்டுமென்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானங்கள் தில்லி மதுரை இடையே திங்கள் புதன் வெள்ளிக்கிழமைகளில் ள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை திருவனந்தபுரம் இடையேயான விமானம் வெள்ளிக்கிழமை இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வெப்ப சலனம் காரணமாக சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநா் திரு புவியரசன் கூறியுள்ளாா் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இதனைத் தெரிவித்தார்